குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றினார்

இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

இந்தியாவுக்கு எதிரான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியுசிலாந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் இன்று தொடங்கியது நடப்பு ஆண்டிற்கான முதல் கூட்டத் தொடர் இது என்பதால் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தில் உரையாற்றினார் ஆண்டுகளில் நாட்டு மக்களுக்கு புதிய நம்பிக்கையை கடந்த நான்கரை மத்திய அரசு உருவாக்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்காக புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்று மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் கௌரவம் மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் உழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார்

பிரதமரின் மின்இணைப்பு திட்டத்தின் கீழ் இரண்டு கோடி குடியிருப்புகளுக்கு மின்இணைப்பு வசதி வழங்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் விவசாயிகளின் வருவாய் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் இரண்டு மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார்

மத்திய அரசின் குகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாக திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார்

வருமான வரிக் கணக்குகளை தூக்கல் செய்வோரின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்தவொரு பிரச்சனையும் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்றார் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதால் இந்த கூட்டத் தொடர் ஆக்கப்பூர்வமாக அமைவதை உறுப்பினர்கள் உறுதி செய்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் சிபிஐ யின் முன்னாள் சிறப்பு இயக்குநர் திரு ராகேஷ் அஸ்தானாவை சிவில் விமான போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இத்தகைய மலுக்களை ஏற்றுக் கொள்ளமுடியாது என்று கூறி தலைமை நீபதிதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அமர்வு இதனை தள்ளுபடி செய்தது சிபிஐ யின் இடைக்கால இயக்குநராக திரு நாகேஸ்வரராவ் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதி திரு என் வி ரமணா விலகியுள்ளார் இவ்வழக்கு விசாரணையிலிருந்து விலகிக் கொள்வதாக தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் மற்றும் நீதிபதி திரு சிக்ரி ஆகியோர் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் மூன்றாவதாக திரு ரமணாவும் தற்போது விசாரணையிலிருந்து விலகுவதாகக் கூறியுள்ளார்

இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு ரன்தீப் கஜிவாவா மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்

தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுத்ய பிரதா சாஹூ சென்னையில் இதனை வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்திலேயே சோழிங்கநல்லூர் தொகுதி அதிக வாக்காளர்களைக் கொண்ட தொகுதியாக திகழ்வதாகக் கூறினார் குறைந்த வாக்காளா்களைக் கொண்ட தொகுதியாக துறைமுகம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தாா் திருப்பரங்குன்றம் தொகுதியில் இளைய வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாகவும் திரு சத்ய பிரதா சாஹூ குறிப்பிட்டார் தமிழகத்தில் கடந்த அஒன்பது நாட்களாக மேற்கொள்ளப்பட்டிருந்த வேலைநிறுத்தப் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் இன்று முதல் பணிக்குத் திரும்பின் புதிய ஒய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் சென்னை உயா்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் முதலமைச்சா் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவா்களின் வேண்டுகோளை ஏற்று போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அவா்கள் நேற்று அறிவித்தனா் மாணவா்கள் நலனை கருத்தில் கொண்டும் பெற்றோர்களின் உணா்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையிலும் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு ஷா மெகமூத் குரேசி குடியரக மாநாட்டு கட்சியின் திரு மிர்வாஷ் உமர் ஃபரூக்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது வெளியுறவு செயலர் திரு விஜய்கோகலே இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரை சும்மன் செய்து கண்டனத்தை பதிவு செய்தார் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரின் செயல்பாடு இந்தியாவின் ஒற்றுமைக்கு ஊறுவிளைவிக்கும் வகையில் உள்ளதாக திரு விஜய்கோகலே தெரிவித்தார் ஐம்மு கஷ்மீர் விவகாரத்தில் தலையிட பாகிஸ்தானுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது என்றும் அவர் கூறினார் இதபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்று திரு விஜய்கோகலே வலியுறுத்தினார்

இரு நாடுகளின் வாத்தகத்துறை அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனா் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்தைக்கு பின்னர் சீன பிரதிநிதிகளை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் சந்திக்கவுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அஸ்ஸாமில் மாவட்ட பிஜேபி தலைவர் ஒருவரை தாக்கியது தொடர்பாள வழக்கில் மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேற்குவங்கத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது தலைமை தேர்தல் ஆணையர் திரு களில் அரோரா தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோருடன் தோதல் ஆணையம் ஆலோசனை நடத்தி வருகிறது நாளை மாநில அரசின் தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை தலைவருடன் ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

ஜம்மு கஷ்மீரில் மிதமான அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு மாகாணத்தில் உறை பனிப்பொழிவு நீடிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மோசமான வாளிலை காரணமாக ஸ்ரீநகர் ஜம்மு இடையேயான தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது இந்த வழித்தடத்தை பயன்படுத்துவோர் போக்குவரத்து துறை அதிகாரிளின் ஆவோசனைகளுக்கு ஏற்ப செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

ஹாமில்டன்னில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூஸிலாந்து முதலில் பந்துவீச தீர்மானித்தது

எஞ்சிய வீரர்கள் சொற்ப ரன்னுக்கு ஆட்டமிழந்தனர்

ஐந்தாவது மற்றும் இறுதி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி வரும் ஞாயிற்றகிழமை வெலிங்டனில் நடைபெறவுள்ளது இந்தியா ஸ்பெயின் இடையேயான நான்காவது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று முர்சியாவில் நடைபெறவுள்ளது